ஆவோசனை நடத்துகிறார்

இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையேயான முதலாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று சூரத்தில் நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் அரசுமுறைப் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று நியூயார்க்கில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்பை சந்திக்கிறார் இந்த சந்திப்பின்போது பிரதமா் பயங்கரவாதம் பாதுகாப்பு வாத்தகம் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து திரு ட்ரம்புடன் பேச்சு நடத்த இருப்பதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது பின்னா் ஐ நா பொதுச்செயலாளா் திரு ஆண்டளியோ குடாரஸ் நடத்தும் விருந்து நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் பின்னர் பசிபிக் தீவுகளைச் கற்றியுள்ள நாடுகளின் தலைவர்களை திரு நரேந்திரமோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார்

தூய்மை பாரதம் திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தியதற்காக மைக்ரோ சாப்ட் நிறுவனத்தின் தலைவர் பில்கேட்ஸ் அமைப்பு ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் பிரதமருக்கு சிறப்பு விருது வழங்கப்படுகிறது

ஒருங்கிணைந்த செயல் திட்டத்தின் மூலம் பருவநிலை மாற்ற நெருக்கடியை சமாளிப்பதற்கு தமது அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார் உலகம் முழுவதிலும் பருவநிலை மாற்றம் காரணமாக ஏராளமாக பாதிப்புகள் நிகழ்ந்து வரும் இவ்வேளையில் கற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு முன்னோடி திட்டமாக பிளாஸ்டிக்கை அறவே ஒழிக்கும் திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகக் குறிப்பிட்டார்

இந்தியாவின் நீா மேலாண்மைத் திட்டத்தின் கீழ் நிலத்தடி நீா பாதுகாக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினா் இந்த நிகழ்ச்சியில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது ஐ நா வின் சுகாதாரம் தொடர்பான உயர்மட்டக் கூட்டத்தில் பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி அனைவருக்கும் சுகாதார திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு குடிமகனின் உரிமையையும் அரசு பாதுகாத்து வருவதாகக் குறிப்பிட்டார் பயங்கரவாதத்துக்கு எதிராக பல்வேறு நிலைகளில் அதனை எதிர்ப்பதற்கு சா்வதேச அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் ஐ நா கூட்டத்தின் ஒரு பகுதியாக பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் பிராந்திய கட்டமைப்புகள் மூலமாக பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிராக உளவு தகவல்களை பரிமாறிக் கொள்ளுதல் ஒருங்கிணைந்த ஒத்துழைப்பு நடவடிக்கை போன்றவற்றின் மூலம் பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் இந்த நடவடிக்கைகளுக்கு இந்தியா முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று பிரதமா் குறிப்பிட்டதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு கீதேஷ் சர்மா கூறினார் பயங்கரவாதத்தை பொறுத்தவரை அது எந்தவித நன்மையையும் கொடுக்காது என்பதில் உறுதியாள கொள்கை இருக்க வேண்டுமென்று பிரதமர் வலியுறுத்தியதாக அவர் குறிப்பிட்டார் பயங்கரவாத அமைப்புகளுக்கு துணைபோகும் நாடுகள் மீது பொருளாதார தடை விதிக்கும் நடவடிக்கைகளில் அரசியலை கலக்கக்கூடாது என்று பிரதம் சுட்டிக்காட்டியதாக வெளியுறவுத்துறை செயல் தெரிவித்தார்

புதுதில்லியில் மக்கள் தொகை தொடர்பான கூட்டத்தில் பேசிய அவர் முதல் முறையாக மக்கள்தொகை கண்க்கெடுப்பு மொபைல் செயலி மூலம் மேற்கொள்ளப்படும் என்றார் ஆதார் பாஸ்போர்ட் வங்கிக் கணக்கு ஓட்டுநர் உரிமம் வாக்காளர் அட்டை ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரே அட்டையை பயன்பாட்டுக்குக் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் அடுத்த ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி ஜம்மு கஷ்மீரிலிருந்து இந்த கணக்கெடுப்பு தொடங்கும் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டார் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் பயங்கரவாத கட்டமைப்புகளை வேரறுப்பதற்கு அரசுத்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை எடுக்குமாறு அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநா் திரு தில் பாஹ் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார் பகல்ஹாமில் நேற்று நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான ஆய்வுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் தேசவிரோதிகளை கண்காணித்து அவர்களது சதித்திட்டங்களை முறியடிப்பதற்கு மாவட்ட அளவில் திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டுமென்று வலியுறுத்தினார் புலனாய்வு தகவல்களை பரிமாறிக் கொள்வதற்கு ஏதுவாக அதிகாரிகளுக்கு இடையே அன்றாடம் ஆலோசனைக் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டுமென்றும் அவர் தெரிவித்தார் சுட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு மாநிலத்தின் வாழும் மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்பதால் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

சென்னையில் இன்று நடைபெற்ற தகவல் தொழில்நுட்பத்துறை தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்திற்குப் பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இந்த திட்டத்தின் மூவம் ஊராட்சிப் பகுதிகளுக்கு கண்ணாடி இழை புதைவழித்தடம் மூவமாகவும் மின்கம்பிட தடத்தின் மூலமாகவும் இந்த சேவை கொண்டு செல்லப்படு என்று அவர் கூறினார்

குற்ற வழக்குகளை விசாிக்கும்போது விசாரணையில் தொடர்புடையவர்களின் அசையா சொத்துக்களை காலவ்துறையினா் பறிமுதல் செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது

தமிழகத்தில் சுட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள விக்ரவாண்டி தொகுதியில் திமுக வேட்பாளராக திரு நா புகழேந்தி போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தேர்தல் நடைபெறவுள்ள விக்ரவாண்டி மற்றும் நாங்குநேரி தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது

அடுத்த மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த திட்டம் இது நடைமுறைப்படுத்தப்படும் என்று அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளில் இதுபோன்ற சம்பவங்கள் நேிட்டுள்ள குடும்பங்களுக்கும் இது பொருந்தும் என்றும் அரசு கூறியுள்ளது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையின் பெரும்பாவான மாவட்டங்களில் அடுத்த இரு திளங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழழ பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்று சென்னையில் எமது செய்தியாளரிடம் பேசிய அதன் இயக்குநர் திரு புவியரசன் மீனவர்கள் ப்பு குமரிக்கடல் மற்றும் தென்தமிழக கடலுக்கு இனறும் நாளையும் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டார்

சூரத்தில் நடைபெறும் இப்போட்டி இரவு ஏழுமணிக்கு தொடங்குகிறது

இப்போட்டியின் நேரடி வர்ணனையை அகில இந்திய வானொலி இந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஒலிபரப்புகிறது இரு அணிகளும் ஐந்து போட்டிகளில் விளையாடுகின்றன